சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர்

பெங்களூருவில் காலமான மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் மறைவுக்கு அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்தது

இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக சிங்கப்பூர் செல்லும் பிரதமர் இரண்டாவது மண்டல ஒருங்கிணைந்த பொருளாதார உறுப்பினர்கள் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் பல்வேறு உடன்பாடுகள் தொடர்பாக அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தைகளில் வாத்தகத் துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு வும் கலந்து கொள்கிறாா் அந்நாட்டில் நடைபெறும் ஃபின்டெக் திருவிழாவில் கலந்து கொள்ளும் முதல் அரசியல் தலைவர் என்ற சிறப்பையும் திரு நரேந்திரமோடி பெறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொருளாதார நடவடிக்கைகளில் அதிநவீள தொழில்நுட்ப்தை கையாளுவது குறித்து இந்த கூட்டங்களின்போது ஆய்வு செய்யப்படும் பிரதமா் தமது பயணத்தின்போது அமெரிக்க துணை அதிபா் திரு மைக் பென்ஸை யும் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செயல் திரு விஜய் தாக்கூர் சிங் கூறியுள்ளா்

இதுமேலும் வலுவிழந்து மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட கடலோரப் பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு கனத்தது முதல் மிக கனத்தது வரை மழழ பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கஜா புயல் கரையைக் கடக்கும் வேளையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம் என்று மாநில வருவாயத்துறை அமைச்சள் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் புயலை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினா் எட்டு தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இடங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன என்றார்

கஜா புயல் நாளை மறுநாள் பாம்பனுக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று கூறப்படும் நிலையில் இப்பகுதிகளில் போதிய ஜே சி பி எந்திரங்கள் பம்ப் செட்டுகள் உட்பட மீட்புப் பணிகளுக்கான கருவிகளும் பல்துறை அலுவல்களைக் கொண்ட குழுக்களும் தயாா் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டா் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் தொடர்ந்து நிலைனம ஆராயப்பட்டு அவ்வப்போது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பண்பலை உட்பட வானொலி மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே கருத்தில் கொள்ளுமாறும் திரு உதயகுமார் கேட்டுக் கொண்டார் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சத் பூஜை திருநாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சூரியனை வணங்கும் இந்த திருவிழா வடமாநிலங்களில் இன்று விமிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மக்கள் இயற்கையின் பரிசான ஆறு உள்ளிட்ட நீா்நிலைகளில் சூரியனை பூஜித்து வழிபடுகின்றனர் இந்த திருநாளில் கற்றுச்சூழலையும் நீர் ஆதாரங்களையும் பாதுகாத்து பராமிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று குடியரசுத்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் டுவிட்டரில் தெரிவிக்கப்படும் ஆட்சேபகரமான பதிவுகளை உடனடியாக நீக்குவதற்கு உள்துறை அமைச்சகத்தின் சாா்பில் டுவிட்டர் நிா்வாகத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் உள்துறை அமைச்சக செயவாளர் திரு ராஜீவ் கௌபா தலைமையில் நடைபெற்ற அதிகாரிகள் கூட்டத்தில் சமூக வலைதளங்களில் வெளிவரும் ஆட்சேபகரமான பதிவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது

பெங்களூருவில் நேற்று காலமான மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் மறைவுக்கு மத்திய அமைச்சவையின் சிறப்புக் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியலில் அனுபவம் வாய்ந்த தலைவரை நாடு இழந்துவிட்டதாகவும் அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு அனுதாபம் தெரிவித்துக் கொள்வதாகவும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது பின்னா் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அனந்தகுமாரின் இறதிச்சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று பிற்பகல் வாக்கில் பெங்களூருவில் நடைபெறுகிறது பசவனக்குடியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி நேற்று இரவு நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தினாா் தமிழகத்தில் பழங்குடியினர் நலனுக்காக மாநில அரசு மேற்கொள்ள விரும்பும் எந்த ஒரு திட்டத்திற்கும் போதுமான நிதியை உடனடியாக வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று பழங்குடியினா் நலத்துறை இணை அமைச்சர் திரு ஜஷ்வந்த்சிங் பாபோர் கூறியிருக்கிறார் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களின் செயல்பாடுகளை மாநில அமைச்சர் திருமதி ராஜவெட்சுமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர் பழங்குடி இளைஞர்களுக்கான சிறப்பு உண்டு உறைவிடப் பள்ளிகள் கல்லூரி விடுதிகள் சாலை ககாதாரம் உட்பட அடிப்படை வகதிகள் ஆகியவை பற்றி கேட்டறிந்தார் தமிழகத்தில் பழங்குடியினர் நல திட்டங்களுக்கு கூடுதல் நிதி உதவி வழங்குமாறு மாநில அமைச்சர் திருமதி ராஜலெட்சுமி மத்திய அமைச்சரை கேட்டுக் கொண்டார்

நாளை மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதிஷ் தவன் விண்வெளி மையத்தில் ஜி எல் எல் வி மார்க் த்ரி செலுத்து வாகனத்தின் மூலம் இந்த செயற்கைக் கோள் ஏவப்படுகிறது களரக வாகனமான ஜி எஸ் எல் வி மார்க் த்ரி செலுத்து வாகனம் நான்கு டன் எடையுள்ள செயற்கைக் கோள்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது சபரிமலை அருள்மிகு ஜயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பென்களையும் அனுமதிப்பது குறித்த மனுக்களை விசாரிப்பதற்கான தேதியை உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மற்றும் நீதிபதிகள் திரு சஞ்ஜய் கிஷன் கௌல் திரு கே எம் ஜோசுப் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான முடிவை மேற்கொண்டது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அம்வு் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு நீதிபதிகள் அறையில் விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாகி திரு அமித்கான் தலைமையிலான குழு அந்தமானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டது தீவுகள் மேம்பாட்டு முகமையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆவோசனைக் கூட்டத்தில் சடல் பகுதி வளா்சகிக்குத் தேவைப்படும் மக்கிய அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது ராஸ் அன்ட் ஸ்மித் தீவுகளில் மேற்கொள்ளட்டட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்தமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர் உலகத்தரமான விடுதிகளை அங்கு கட்டுவது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மத்திய பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி தலைமை தேர்தல் ஆணையா் திரு ஒ பி ராவத் ஆணையா்கள் திரு சுனில் அரோரா மற்றும் திரு அசோக் லவாசா இந்துரில் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கூட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட அதிகாரிகளுடனும் தேர்தல் அதிகாரிகளுடனும் அவர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழுக் கூட்டத்தில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் தெலங்கானா ஜனசமீதி மற்றும் இந்திய கம்யுனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளது

மிசோராமில் உள்ள சும்பாய் வடக்குத் தொகுதியில் வேட்புமனுக்கள் இன்று மீண்டும் பரிசீலளை செய்யப்படுகின்றன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று நடைபெற்ற பரிசீலனை தாமதமாகியது

இவங்கையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இவங்கை அதிபரின் அறிவிப்புக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை வழக்கறிஞர் கூடுதல் கால அவகாசம் கோரியதை அடுத்து மலுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இதனிடையே தியர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சிகள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றன